மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் உடலுக்கு குடியரசுத்தலைவர் பிரதமர் ஆகியோர் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டங்களில் கோவிட் தடுப்பு பணிகளை வரும் செவ்வாய் கிழமை முதல் ஆய்வு செய்கிறார்

அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது

இம்மனுக்களை திரும்பப்பெற வரும் திங்கட் கிழமை வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது

முன்னதாக புதுதில்லி ஜன்பாத் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோதி மத்திய அமைச்சர்கள் திரு

நட்டா திரு ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் இதனிடையே மத்திய அமைச்சரவை புதுதில்லியில் இன்று கூடி மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது ராம்விலாஸ் பாஸ்வானின் இறுதி சடங்கு பாட்னாவில் நாளை நடைபெறுகிறது அன்னாரது மறைவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாடுமுழுவதும் தேசிய கொடி இன்று அரைகம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது

பியூஷ் கோயலுக்கு கூடுதலாக வழங்கி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆணை பிறப்பித்திருக்கிறார் ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள இருமாத நிதிக்கொள்கையில் வட்டி விகிதங்களில் எந்த புதிய மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை

வங்கியின் கடன் கொள்கையை இன்று வெளியிட்ட ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் நிதி பரிவர்த்தனைக்காக ஆர்

நடப்பு நிதியாண்டில் நான்காவது காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

தமிழகத்தின் சார்பில் காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் காணொலி மூலம் இதில் பங்கேற்றுள்ளனர் வரும் மாதங்களுக்கான காவிரி நீரை முறைப்படி தமிழத்திற்கு வழங்குவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது

இன்ஸ்டாகிராம் இமெயில் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் உலக அஞ்சல் தினம் முக்கியத்துவம் பெறுகிறது

திருச்சி தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சல் உரை தொடர்பான சிறப்பு கண்காட்சியை மத்திய மண்டல தலைமை தபால் அதிகாரி திரு கோவிந்தராஜன் இன்று தொடங்கிவைத்தார் ஒருவார காலம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்றும் அவர் கூறினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி கோவிட் தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து விடுபட்ட தென் மாவட்டங்களில் வரும் செவ்வாய் கிழமை முதல் ஆய்வு மேற்கொள்கிறார் இதன்படி அன்றையதினம் தூத்துக்குடி செல்லும் முதலமைச்சர் அங்கு மாவட்ட தடுப்பு பணிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் விரிவாக கலந்தாலோசிக்கிறார் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கிவைத்து பயனாளிகளுக்கு நல திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார் தொடர்ந்து வரும் புதன் மாவட்டங்களுக்கு செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள கோவிட் நிலைமையை ஆய்வு செய்து அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்கிறார்

முதலமைச்சர் நன்றி இதனிடையே தமது வேண்டுகோளை ஏற்று நொய்டா தீன் தயாள் உபாத்யாயா தொல்லியல் கல்வி நிறுவனத்தில் இரண்டு ஆண்டு தொல்லியல் பட்டய படிப்பிற்கு தமிழ் பட்ட மேற்படிப்பை குறைந்த பட்ச தகுதியாக நிர்ணயம் செய்து ஆணை பிறப்பித்ததற்கு முதலமைச்சர் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டிருக்கிறார் வேலுமணி கோவையில் புதிய அரசு மகளிர் கலைக்கல்லூரியல் நடப்பாண்டிற்கான மாணவியர் சேர்க்கையை உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு

வேலுமணி இன்று தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இக்கல்லூரியில் முதல் கட்டமாக பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தேவைக்கேற்ப கூடுதல் பாடப்பிரிவுகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார்

தண்ணீர் திறப்பு மாவட்டம் புகழழர் வட்டம் ஆற்றுப்பாளையம் களுர் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கான தண்ணீரை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் இன்று திறந்து வைத்தார்

பிலிப்காாட் நிறுவனத்துடன் இணைந்து சந்தைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட திரு சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார்

வானிலை அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது

இதன் காரணமாக கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளுர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கன மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது